அளித்துநாட்டிற்குசேவையாற்றவேண்டுமென்றுபிரதமர் திருநரேந்திரமோடிகேட்டுக் கொண்டுள்ளார்

தேசியபெண் குழந்தைகள் தினம் இன்றுகொண்டாடப்படுகிறது

அப்போதபேசியபிரதமர் உரிமைகளைவிடகடமைகளுக்குமுக்கியத்துவம் அளித்துநாட்டிற்குசேவையாற்றுமாறுகேட்டுக் கொண்டார்

நாட்டிற்குசேவையாற்றுவதுபெருமைக்குரியதுஎன்றும் அவர் கூறினார் அனைத்துதுறைகளிலும் தங்களால் இயன்றவகையில் புதுமைகளைபடைக்குமாறுஅவர் வலியுறுத்தினார் வரும் நிதியாண்டுக்கானபட்ஜெட் தயாரிக்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்றுவருகின்றன பிப்ரவரிஒன்றாம் தேதிமத்தியடட்ஜெட்டைநிதிஅமைச்சர் திருமதிநிர்மலாசீதாராமன் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கிறார் கடந்தஒராண்டில் பொருளாதாரத்தைமேம்படுத்துவதற்குஅரசுபல்வேறுசலுகைகளைஅளித்துள்ளது மினசாரத்தைசிக்கனப்படுத்தும் எல்இடி விளக்குகளைகொள்முதல் செய்வதற்குமானியம் அறிவிக்கப்பட்டதைஅடுத்து

புள்ளிஎட்டுமில்லியன் இதனால் முன்று டன் கார்பன் வாயு வெளியேறுவதுகுறைந்துள்ளதாக அரசுகூறியுள்ளது செயல்பாடுகளைகுறைத்துமதிப்பிடுவது தேர்தல் ஆணையத்தின் ஜனநாயகத்திற்குஎதிரானதுஎன்றுமுன்னாள் குடியரசுத் தலைவர் திருபிரணாப் முகர்ஜி கூறியிருக்கிறார் முறையாகநாடாளுமன்றதேர்தலைநடத்தியபெருமைபெற்றஅப்போதையதலைமைதேர்தல் முதல் ஆணையர் ககுமார் சென் நினைவாக புதுதில்லியில் நடைபெற்றநிகழ்ச்சியில் கலந்தகொண்டுஅவர் பேசினார்

தில்லிசட்டப்பேரவைத் தேர்தலில் வேட்புமனுக்களைதிரும்பப்பெற இன்றுகடைசிநாளாகும்

இந்ததேர்தலில் பிஜேபி ஆம் ஆத்மிமற்றும் காங்கிரஸ் இடையேகடும் போட்டிநிலவுகிறது

தேசியபெண் குழந்தைகள் தினம் இன்றுநாடுமுழுவதும் கொண்டாடப்படுகிறது

பெண் பிறப்பு விகிதத்தைசிசெய்யவும் சிசுகொலையைதடுக்கவும் பெண் ஆண் குழந்தைகளுக்குபாதுகாப்பானசூழ்நிலையைஉருவாக்கவும் இந்நாளில் பல்வேறுவிழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன

கருவில் இருக்கும் குழந்தைஆணாபெண்ணாஎன்பதைகண்டறியும் சோதனைகளுக்குதடைவிதிக்கப்பட்டுள்ளதாகவும் சட்டவிதிகள் கடுமையாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார்

சில இடைத்தரகர்கள் மீதம் காவல்துறையில் தகவல் அறிக்கைபதிவு முதல் செய்யப்பட்டுள்ளதாகதேர்வு ஆணையம் தெரிவித்துள்ளது சென்றஆண்டுசெப்டம்பர் மாதம் நடைபெற்றகுருப் நான்குதோவில் பலலட்சும் போ் கலந்துகொண்டனர்

சும்பந்தப்பட்டவர்களின் தேர்வு ரத்துசெய்யப்படுவதாகவும் தகுதியானவேறுநபர்களுக்குதரவரிசைப் பட்டியலில் இடம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆணையம் கூறியுள்ளது

தாய்லாந்தில் இந்தநோய்த் தொற்றுகாரணமாகபாதிக்கப்பட்ட முன்றுபேரில் இரண்டுபோ குணமடைந்திருப்பதாகஅதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கொரியா அமெரிக்கா சிங்கப்பூர் நாடுகளில் தவாஒருவருக்குநோய்த்தொற்றுகண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் இரண்டுபேர் வியட்நாமில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது

கரோணாவைரஸ் நோய்த்தொற்றைஅவசரகாலஆபத்துஎன்றுஅறிவிக்க இயலாதுஎன்றுசீனாகூறியுள்ளது எனினும் சீன புத்தாண்டுகொண்டாட்டங்களுக்குதடைவிதிக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டள்ளன

முன்னதாகடாஸ் வென்ற இந்தியஅணிமுதலில் பந்துவீசதீர்மானித்தது

ஐ எஸ் எல் காவ்பந்துபோட்டியில் ஐதராபாத் அணி இன்றுமும்பைஅணியைஎதிர்கொள்கிறது